தமிழக சட்டப்பேரவை வாஜ்பாய் கருணாநிதி உள்ளிட்டோருக்கு இன்று அஞ்சலி செலுத்தியது புதுச்சேரியில் சர்வதேச யோகா திருவிழா நாளை மாலை துவங்குகிறது விவசாயிகளுக்கு உதவுவதற்காக குறைந்த செலவிலான புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்குமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவியல் வல்லுநர்களைக் கேட்டுக் கொண்டுள்ளார்

விவசாயிகள் எளிதாக வாழ்வதற்காக நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் முன்னாள் பிரதமர் லால்பகதூர் சாஸ்திரி நாட்டிற்கு ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் என்ற கோஷத்தையும் பின்னர் அடல் பிகாரி வாஜ்பாய் ஜெய் விக்யான் கோஷத்தையும் கொடுத்தனர் என்று கூறிய திரு மோடி தற்போது நமது கோஷம் ஜெய் அனுசந்தான் எனத் தெரிவித்தார் தமது அரசு அடல் கண்டுபிடிப்பு இயக்கத்தை துவக்கியிருப்பதாகவும் கூறினார்

நரேந்திரமோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இது குறித்து பிரதமர் பயனாளிகளை பாராட்டியுள்ளார் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை உஜ்வாலா திட்டம் தொடர்ந்து மாற்றி வருவதாக அவர் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த திட்டம் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதையும் சமுதாயத்தில் மேம்பட்ட சுகாதாரம் ஏற்படுவதை உறுதி செய்வதாகவும் திரு மோடி கூறியுள்ளார்

மக்களவை இன்று நண்பகலில் முதலாவது ஒத்தி வைப்புக்குப் பிறகு கூடியபோது அவைத் தலைவர் அவையின் மையப் பகுதியில் கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்த உறுப்பினர்களின் பெயரை அறிவித்தார்

பன்னீர்செல்வம் திரு

கோபாலகிருஷ்ணன் திரு

கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அஇஅதிமுக உறுப்பினர்களில் அடங்குவர்

அஇஅதிமுக உறுப்பினர்கள் காலையில் இருந்தே அவையின் மையப் பகுதியில் நின்று கொண்டு காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குரல் எழுப்பிக் கொண்டிருந்தனர் தெலுங்குதேச உறுப்பினர்கள் தங்கள் மாநிலத்திற்கு நிதிப் பயன்கள் கோரி போராட்டம் நடத்தினர் அவைத் தலைவர் எச்சரித்த பிறகும் இந்த கட்சிகளின் உறுப்பினர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர் மாநிலங்களவையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர்

நவநீதகிருஷ்ணன் எழுப்பினார் இதற்கு பதில் அளித்த அவைத் தலைவர் திரு வெங்கையாநாயுடு மக்களவை பிரச்சனையை மாநிலங்களவையில் எழுப்பக்கூடாது என்று குறிப்பிட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர்

இதனால் மாநிலம் முழுவதும் முதலில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது பல இடங்களில் கல்லெறி சம்பவங்கள் நிகழ்ந்ததாக செய்திகள் தெரிவித்தன முழு அடைப்பை ஒட்டி தமிழகத்தில் இருந்து செல்லும் பேருந்துகள் கேரள எல்லையில் நிறுத்தப்பட்டு திரும்ப அனுப்பப்பட்டன முன்னாள் பிரதமர் அடல்பிகாரி வாஜ்பாய் தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு

அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பின்னர் சபை இன்று நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நாட்டின் முதல் பிரதமரான நேரு முதல் இன்றைய பிரதமர் திரு மோடி வரை அனைத்து பிரதமர்களோடு உழைத்தவர் என புகழாரம் சூட்டினார் திமுக சார்பில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் துணைத் தலைவர் திரு துரைமுருகன் தமிழ்மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றுத் தந்தது தமிழ்மொழி உள்ளளவும் அவருக்கு பெருமை சேர்க்கும் என்று புகழாரம் சூட்டினார்

புதுச்சேரியில் ஆண்டுதோறும் நடைபெறும் சர்வதேச யோகா திருவிழாவின் வெள்ளிவிழாக் கொண்டாட்டத்தை முதலமைச்சர் திரு நாராயணசாமி நாளை மாலை புதுச்சேரி காந்திதிடலில் துவக்கி வைக்கிறார் சுற்றுலாத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் புதுவைவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் பங்கேற்கின்றனர்

இதில் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் முதலமைச்சரின் பாராளுமன்றச் செயலர் திரு

லட்சுமி நாராயணன் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் திரு எம்என்ஆர் பாலன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்ற அமைச்சர்கள் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இன்று புதுடில்லி புறப்பட்டுச் சென்றனர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கோரி நாளை புதுடில்லியில் நடக்க இருக்கும் போராட்டத்தில் கலந்து கொள்ள அவர்கள் சென்றுள்ளனர்

கிராமப்புறங்களில் குற்றங்களைத் தடுக்கும் பொருட்டு அமைக்கப்பட்ட சிறப்புப் பணிக் குழு நேற்றிரவு ஊசுட்டேரி அருகே ரோந்துப் பணியில் ஈடுபட்டு இருந்தது அப்போது சந்தேகத்திற்கு இடமாக அங்கு நின்று கொண்டிருந்த இருவரை போலீசார் எச்சரித்து அனுப்பினர்

காயமடைந்த காவலர்கள் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டனர் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளைத் தேடி வருகின்றனர் புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கால வரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கினர் சம்பளம் குறித்த ஒரு நபர் கமிட்டியின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் சம்பளத்தை குறைக்கக் கூடாது மற்றும் மீட்டர் ரீடிங் பணியை தனியாரிடம் ஒப்படைக்கக் கூடாது ஆகியவை மின்துறை ஊழியர்களின் கோரிக்கைகளாகும்

இந்த பயிற்சி முகாமின் போது ஸ்டாட் அப் இண்டியா ஸ்டேண்ட் அப் இண்டியா மேக்இன் இண்டியா போன்ற திட்டங்களின் மூலம் மத்திய அரசு எவ்வாறு தொழில்களை உருவாக்குகிறது என்றும் அதற்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கும் சலுகைகள் மற்றும் மானியம் போன்றவை குறித்தும் மாணவர்களுக்கு இன்று விளக்கம் அளிக்கப்பட்டது இதன் அடுத்த கட்டமாக பள்ளிகளிலும் மாணவர்களின் கண்காட்சி படைப்புகள் மூலம் தொழில் தொடங்குவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பயிற்சிகள் தரவும் திட்டமிடப்பட்டு உள்ளது தமிழகத்தில் சரவணபவன் ஹாட் பிரட் அஞ்சப்பர் கிராண்ட் ஸ்வீட்ஸ் ஆகிய உணவகங்களில் இன்று வருமான வரித் துறையினர் இன்று சோதனை நடத்தினர்

வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் இன்று காலை தொடங்கிய சோதனை மாலை வரை தொடர்ந்து நடைபெற்று வந்தது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட வருமான வரித் துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்

தமிழக சட்டப்பேரவை வாஜ்பாய் கருணாநிதி உள்ளிட்டோருக்கு இன்று அஞ்சலி செலுத்தியது புதுச்சேரியில் சர்வதேச யோகா திருவிழா நாளை மாலை துவங்குகிறது